தமிழகத்தில் பொதுமக்கள் கோவிட் கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை தொடர்ந்து கடைபிடித்தால் தொற்று பரவல் குறையும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர்

மதுரை சித்திரைத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இநங்கும் வைபவம் இன்று விமரிசையாக நடைபெற்றது

ராதாகிருஷ்ணன் பொதுமக்கள் கோவிட் தமிழகத்தில் கட்டுப்பாடுகளை தொடர்ந்து கடைபிடித்தால் தொற்று பரவல் குறையும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட முழு பொதுமுடக்கத்தால் கோவிட் பரவலின் வேகம் சற்று குறைந்ததாக சுட்டிக்காட்டினார் அடுத்த சில நாட்களுக்கு மக்கள் தேவையின்றி வெளியே வரக்கூடாது என்றும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துகொள்வதை குறைத்துக்கொண்டால் தொற்று பரவலை பெரிதாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் கூறினார்

கள்ளச்சந்தையில் இம்மருந்து விற்பனையை தடுக்க அரசு சிறப்பு மையம் அமைத்து இதனை விற்பனை செய்வதாக கூறினார்

அந்தந்த மாவட்ட மருத்துவர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் பொதுப்பணித் துறையினருடன் இணைந்து உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு உள்கட்டமைப்பு வசதிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்டெர்லைட் துாத்துகுடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி பிரிவு செயல்பட உச்சநீதிமன்றம் இன்று வேதாந்தா நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது நாடுமுழுவதும் கோவிட் சூழலில் ஆக்சிஜன் தேவை நிலவும் நிலையில் இதற்கான உத்தரவை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு பிறப்பித்துள்ளது

எடப்பாடி

பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தூத்துகுடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் பிரிவு செயல்பட அரசு அனுமதி வழங்கியுள்ளது

ஊரக வளர்ச்சித்துறை தமிழகத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் கோவிட் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என ஊரக வளர்ச்சித்துறை அறிவுறுத்தியுள்ளது

நாடுமுழுவதும் கோவிட் தொற்று அதிகரித்து வரும் சூழலில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதார துறையினா் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பிராணவாயு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுடன் பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டார் இதனை தொடர்ந்து நாளைய அமைச்சரவைக் கூட்டத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் தடுப்பூசியை விரைவுபடுத்துவது ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை களையும் வகையில் அதன் உற்பத்தியை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் விவாதிப்பார் என தெரிகிறது

சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர் வாக்கு எண்ணிக்கை தள்ளிப்போவது தொடர்பான எந்த தகவலும் இல்லை எந்த திட்டமும் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார்

தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பட்டுக்கோட்டை தஞ்சாவூரில் நடைபெறும் வாக்கு எண்ணும் பணியை மேற்பார்வையாளர்கள் மற்றும் தொடர்புடைய அலுவலர்களுக்கான சிறப்பு பயிற்சிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கோவிந்தராவ் தலைமையில் நடைபெற்றது

கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக கோவில் வளாகத்திலேயே செயற்கையாக உருவாக்கப்பட்ட வைகை ஆற்றில் பச்சைப் பட்டுத்தி கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார்

இருவரி நாமக்கல் மாவட்டத்தில் அரசிடம் பதிவு செய்யாமல் சட்டத்திற்கு புறம்பாக குழந்தைகள் இல்லம் நடத்தப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

மயிலாப்பூர் பிள்ளையார்பட்டி அஞ்சுபுளிப்பட்டி பிடாரம்பட்டி காயாம்புஞ்சை மாந்தகுடிபட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி மக்கள் கண்மாயில் இறங்கி ஆர்வமுடன் மீன்களை பிடித்தனர்

வானிலை வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது